தில்லி ராஜபாதையில் குடியரசுத்தலைவர் திரு

ஏற்றுக்கொண்டனர்

தீர்வுகாண்பதற்கான நடவடிக்கைகள் முக்கியத்துவம் பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

இதனையடுத்து முப்படைகள் மற்றம் பல்வேறு படைப்பிரிவுகளின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார் இந்திய ரானுவத்தின் வலிமையை பறைசாற்றும் பல்வேறு வாகனங்கள் அணிவகுப்பில் இடம்பெற்றன

குடியரசு தின அணிவகுப்பில் முதல்முறையாக ரஃபேல் போர் விமானமும் இடம்பெற்றிருந்தது போர்விமானத்தின் முதல் பெண் விமாளியான பாவளா காந்த் இந்த அணிவகுப்பில் கலந்துகொண்டார்

முதல் முறையாக முப்படைகளிலும் பெருமளவில் தகவல் தொழில்நுட்ப பயன்பாட்டை விளக்கும் வகையில் பல்வேறு ஊர்திகளும் அணிவகுப்பில் இடம்பெற்றன பல்வேறு மாநிலங்களின் கலை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் பள்ளிக்குழந்தைகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தில்லி தமிழ்சங்கம் நடத்தும் பள்ளி குழந்தைகள் நடத்தி காட்டிய தமிழகத்தின் பாரம்பரிய நாட்டுப்புற கலைகளான கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தன

கற்றுச்சூழல் பாதுகாப்பு கலை கலாச்சாரம் கயசார்பு இந்தியா டிஜிட்டல் இந்தியா புதிய இந்தியா உள்நாட்டு உற்பத்திக்கு ஊக்கம் அளித்தல் பொருளாதார முன்னேற்றம் உள்ளிட்டவற்றை விளக்கும் வகையில் இந்த ஊர்கிகள் அமைக்கப்பட்டிருந்தன தொன்மையும் சிறப்பும் வாய்ந்த பல்லவர் கால சிற்பங்கள் கடற்கரை கோவில் ஆகியவற்றை சித்தரிக்கும் தமிழகத்தை சேர்ந்த அலங்கார ரதம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது அணிவகுப்பின் நிறைவாக ரஃபேல் உள்ளிட்ட போர் விமானங்கள் வானில் கம்பீரமாக அணிவகுத்து வந்தன

குடியரசு தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களின் தலைநகரங்களில் மாநில ஆளுநர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர் சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் காந்தி சிலை அருகே நடைபெற்ற வண்ணமிகு விழாவில் ஆருநர் திரு பன்வாரிவால் புரோகித் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் முப்படையினர் மத்திய ரிசர்வ் காவல்படை தமிழக காவல்துறையின் கமாண்டோ பிரிவு சிறப்பு காவல்படை காவலர்கள் தீயணைப்பு மற்றும் வனத்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை அவர் பெண் ஏற்றுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒபன்னீர்செல்வம் சுட்பப்பேரவைத் தலைவர் திரு தனபால் சென்ளை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பாளர்ஜி நீதிபதிகள் மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

காவல்துறையினரின் சாகச நிகழ்ச்சிகள் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் மற்றும் செய்தி மக்கள் தொடர்பு துறை ஏற்பாடு செய்திருந்த கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து அரசுத் துறைகளின் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பும் நடைபெற்றது இந்த ஆண்டும் தோட்டக்கலைத்துறையின் அலங்கார ஊர்தி பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது சீனாவில் பெய்ஜிங் குவாங்சௌ மற்றும் ஷாங்காய் ஆகிய இடங்களில் உள்ள இந்திய தூதரகங்களில் குடியரசுதினம் இன்று கொண்டாடப்பட்டது சீனாவிற்கான இந்திய தூதர் திரு

நாட்டின் வளா்ச்சித்திட்டப் பனிகள் மேற்கொள்ளப்பட்டவரும் நிலையில் பருவநிலை மாற்றத்திற்கு தீர்வுகாண்பதற்கான நடவடிக்கைகள் முக்கியத்துவம் பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் பருவநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் அவர் இன்று உரையாற்றினார்

நாட்டில் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெற உள்ள மூன்றாவது பேரிடர் உள்கட்டமைப்புக்கான சர்வதேச மாநாட்டில் கலந்துகொள்ள பல்வேறு நாட்டு தலைவர்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார்

மகாவீர் சக்ரா கீர்த்தி சக்ரா வீர் சக்ரா சேனா பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் இதில் அடங்கும் லடாக்கில் இந்திய சீன படைகளுக்கிடையே நடைபெற்ற மோதலில் உயிரிழந்த ராணுவ கா்ளல் சந்தோஷ் பாபுவிற்கு மகாவீர் சக்ரா விருது மரணத்திற்கு பிந்தைய விருதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று மத்திய ரின்வ் காவல்படை காவல்துறை தீயணைப்பு துறையினருக்கான விருது பெறவோா் பட்டியலும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகர காவல்துறை ஆணையா் மகேஷ்குமாா் அகா்வால் கூடுதல் டி ஜி பி டேவிட்சன் தேவாசீாவாதம் உள்ளிட்டோர் குடியரசுத்தலைவரின் காவல்துறை விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர்

பத்ம விருது பெறுவோருக்கு பிரதமா் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளாா் நாட்டின் பன்முகத்தன்மை கலாச்சாரம் சுற்றுவா தலங்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்புகளை எடுத்துக்காட்டும் வகையில் ஆண்டுதோறும் பாரத் பருவ் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிகழ்ச்சியை மக்களவைத் தலைவர் திரு ஒம்பிர்வா இன்று தொடங்கி வைத்து உரையாற்றினார் இணையதளம் வாயிலாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் சிங் கலந்து கொண்டார்

வேளாண் சுட்டங்களுக்கு எதிராக போராடிவரும் விவசாயிகள் தில்லியில் இன்று நடத்திய டிராக்டர் பேரணியின் போது ஜனநாயக மாண்பின் அடையாளமாக திகழும் செங்கோட்டையின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதற்கு மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத்சிங் பட்டேல் கண்டனம் தெரிவித்துள்ளார் இச்சுப்பவம் தரதிருஷ்டவசமானது என்றும் நாட்டின் ஜனநாயக மாண்பை குறைக்கும் வகையில் உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்